இந்தஊரடங்கிற்குபொதுமக்களும் தொழில்துறையினரும் ழு ஒத்துழைப்பு அளித்திடவேண்டுமென்றுமுதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரிசிகுடும்பஅட்டைதாரர்களுக்குழுதல் தவணையாக இரண்டாயிரம் ருபாய் வழங்கும் திட்டத்தைமுதலமைச்சர் இன்றுதொடங்கிவைக்கிறார் அஇஅதிமுகசட்டப்பேரவைஉறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் இன்றுமீண்டும் நடைபெறுகிறது உலகக்கோப்பைதப்பாக்கிக்கடும் போட்டி இத்தாலியில் நேற்றுதொடங்கியது

அத்தியாவசியபணிகளைதவிர இதரஅனைத்துசேவைகளுக்கும் தடைவிதிக்கப்பட்டுள்ளது அரசுமற்றும் தனியார் பேருந்துபோக்குவரத்துக்குதடைவிதிக்கப்பட்டுள்ளது

பால் விநியோகம் பத்திரிகைவிநியோகம் மருத்துவம் மற்றும் மருத்துவசார் சேவைகள் செயல்படஅனுமதிக்கப்பட்டுள்ளது

அம்மாஉணவகங்கள் தொடர்ந்துசெயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பெட்ரோல் விற்பனைநிலையங்கள் தொடர்ந்துசெயல்படஅனுமதிக்கப்பட்டுள்ளது

தகவல் தொழில்நுட்பநிறுவனங்கள் வீட்டில் இருந்தேபணியாற்றும் முறையபின்பற்றலாம் என்றுஅறிவுறுத்தப்பட்டுள்ளது ஊடகம் மற்றும் பத்திரிகைதுறையினர் தொடர்ந்துபணியாற்றலாம் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது பரவலைகட்டுப்படுத்துவதற்காகஅரசுமேற்கொள்ளும் இந்தநோய் தொற்றுப் நடவடிக்கைகளுக்குபொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்கவேண்டும் என்றுமுதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

குறுகியகாலம் என்பதால் முன்கூட்டியே இந்தஆவோசனையைநடத்த இயலவில்லைஎன்றும் அவர் தெரிவித்தார் இனிவரும் காலங்களில் உரியஆலோசனைகளுக்குப்பின்னரேஊரடங்கு அறிவிக்கப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் இந்தகூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசியதொழில்துறைஅமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அரசுஎடுக்கும் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாகதொழில் மற்றும் வணிகத்துறையினர் உறுதிஅளித்திருப்பதாககூறினார் ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்தஉற்பத்திசெய்யப்படும் ஆக்ஸிஜன் நாளைகிடைக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

உற்பத்தியைஅதிகரிப்பதற்கானயோசனைகளும் இக்கூட்டத்தில் ஆக்ஸிஐன் வழங்கப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதன்படிசென்னைமாவட்டத்திற்குமக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் திருசுப்பிரமணியன் மற்றும் இந்துசமயஅறநிலையத்துறைஅமைச்சர் திருசேகர் பாபு பொறுப்பேற்கின்றனர்

குடும்பஅட்டைதாரர்களுக்குடோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு இந்தத் தொகைவழங்கப்படும் என்றுஉணவுத்துறைஅமைச்சர் திரு சக்ரபாணிசெய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

வகுப்புகளுக்கானகட்டணத்தைமுறைப்படுத்துவதுகுறித்தும் இதில் ஆன்லைன் ஆலோசிக்கப்படவுள்ளதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் அஇஅதிமுகசட்டப்பேரவைஉறுப்பினர்கள் கூட்டம் இன்றுசென்னையில் நடைபெறுகிறது அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் இணைஒருங்கிணைப்பாளர் திருளடப்பாடிபழனிசாமிதலைமையில் இக்கூட்டம் நடைபெறுகிறது

ஆப்கானிஸ்தானில் உள்ளபெண்கள் பள்ளிஒன்றில் நடத்தப்பட்டதீவிரவாதசம்பவத்திற்கு இந்தியாகடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ரஷ்பாவில் தயாரிக்கப்பட்டஒன்றரைலட்சம் ஸ்புட்னிக் தடுப்பு மருந்து இந்தியாவந்துள்ளதாகமத்தியஅரசுகூறியுள்ளது

அஸ்ஸாமில் ஹிமந்தாபிஸ்வாசர்மாதலைமையிலானஅமைச்சரவை இன்றுபதவியேற்கிறது

சென்னைமாநகராட்சியின் ஆணையராகதிருககன்தீப் சிங் பேடிநேற்றுபொறுப்பேற்றுக் கொண்டார்